மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரதமர் திரு

பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பவுள்ளது

இதனை தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் சுயசார்பு பொருளாதார திட்டத்தின்கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவித் திட்டத்தின் செயலாக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர் மோடி ஆய்வு செய்தார்

விநியோகம் அனைத்தும் கடனுதவிக்கான விண்ணப்பம் ஒப்புதல் தகவல் இந்தக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலமாக மேற்கொள்ளப்படுவது குறித்து பிரதமர் திருப்தி தெரிவித்தார் இத்தகைய நடவடிக்கையின் மூலம் வெளிப்படைத் தன்மை உறுதிப்படுத்தப்படுவதோடு பயனாளிகளுக்கு கடனுதவி விரைந்து கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக இந்தக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது மத்திய அரசின் நிதியுதவி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

ரயில்வே துறையில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் கொள்முதல் முறைகளை அதிகப்படுத்துவது குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு பிபூஷ் கோயல் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ரயில்வேக்குத் தேவைப்படும் பொருட்களை கொள்முதல் செய்வதில் வெளிப்படைத் தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் முறைகேடு இல்லாமல் இப்பணிகள் நடைபெறவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கொள்முதல் நடைமுறைகளில் உள்ளூர் அளவிவான தயாரிப்பாளர்களின் பங்கேற்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இதன்மூலம் பிரதமரின் சுயசார்பு பொருளாதார திட்டத்திற்கு ஊக்கமளிக்க முடியும் என்றும் திரு கோயல் தெரிவித்தார் உலகம் முழுவதிலுமிருந்து பொருட்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு உருவாக்கியுள்ள மின்னுச் சந்தை புதுமையான சிந்தளையில் உருவான திட்டம் என்றும் அமைச்சர் கூறினார்

மருத்துவம் சார்ந்த பணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் இன்று அனுமதியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் நிலையங்களும் வர்த்தக நிறுவனங்களும் சந்தைகளும் இறைச்சிக் கூடங்களும் மூடப்பட்டுள்ளன நோப்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக இம்மாதத்தின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் தளர்வில்லா முழுஊரடங்கு மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் அந்த வகையில் தொடர்ந்து நான்காவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்று முழுஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது முழுஊரடங்கை அடுத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டைவிட்டு வெளியே வருவதையும் தெருக்களில் கூடி நிற்பதையும் தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் தனியார் வாகனத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் வேறு எந்த வாகனங்களுக்கும் இன்று அனுமதியில்லை என்றும் இதை மீறி இயக்கப்படும் வாகனங்கள்மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது இந்த தளாவில்லா முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கோவையில் நேற்று மாலை ஐந்து மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை தளர்வில்லா முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டம் பூநீவில்லிப்புத்தூரில் எட்டுநாள் தளர்வில்லா முழுஊரடங்கு இன்று காலை முதல் அமலுக்கு வந்துள்ளது

காய்ச்சல் அறிகுறி இருந்தாலே அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக வந்து சிகிச்சை எடுத்துக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை ஒமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் தொட்ட அமைக்கும் பணியை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

சி வீரமணி தெரிவித்துள்ளார் இந்த சிகிச்சை மையத்தினை நேற்று மாவட்ட ஆட்சியர் திரு சிவனருள் மற்றும் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மக்கள் பிரதிநிதிகளுக்கென வழங்கப்படும் இந்த நிதி கிராமங்கள் மற்றும் நகரங்கள் என வேறுபாடு பாராமல் உள்கட்டமைப்புப் பணிகளுக்கு பெரிதும் பயன்படுவதாக ஒரு அறிக்கையில் அவர் கூறியுள்ளார் பேரிடர் காலத்தில் தொகுதி மக்களின் வளர்ச்சிப் பணிகளுக்கு இந்த நிதியைப் பயன்படுத்த உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை தாமதமின்றி அரசு வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

அந்தப் போரில் நாட்டைப் பாதுகாப்பதற்காக உயிர்நீத்த தியாகிகளை இன்றைய தினம் நாடு நினைவுகூர்கிறது

பிரத்யாயா அமிர்த் கூறியுள்ளார் காஷ்மீரில் விளையும் குங்குமப் பூவிற்கு புவிசார் குறியீட்டுக்கான சான்றிதழை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையின் அவசரக் கூட்டத்தை கூட்டுவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில அமைச்சரவைக் கூடி விவாதித்துள்ளது சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் கடலூரில் தோட்டக்கலை சார்பில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தை தொழில்துறை அமைச்சர் திரு

சும்பத் தொடங்கி வைத்தார்

பிரபாகர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்